பிரதமர் தெற்காசிய உச்சிமாநாடு ஆசியான் இந்தியா முறைசாரா பேச்சுக்கள் மண்டல விரிவான பொருளாதார கூட்டாண்மை உச்சிமாநாடு ஆகியவற்றில் பங்கேற்கிறார்

பெரும்பான்மையை நிருபிப்பதற்கான நாடாளுமன்றக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை சிங்கப்பூர் சென்றடைந்தார் அவர் கிழக்காசிய உச்சிமாநாடு ஆசியாள் இந்தியா முறைசாரா பேச்சுக்கள் மண்டல விரிவான பொருளாதார கூட்டாண்மை உச்சிமாநாடு ஆகியவற்றில் பங்கேற்பதற்காக இரண்டு நாள் அரசுமுறைப் பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ளார் இன்று காலை நடைபெறும் ஃபின்டெக் திருவிழாவில் பிரதமர் முக்கிய உரையாற்றுகிறார் இதில் கலந்து கொள்ளும் முதல் அரசுத் தலைவர் என்ற சிறப்பையும் திரு நரேந்திரமோடி பெறுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த மிகப்பெரிய நிதியியல் தொழில்நுட்ப மாநாட்டில் சுமார் முப்பதாயிரம் பேர் பங்கேற்கிறார்கள் பின்னர் பிரதமர் இந்தியா அரங்கிற்கு சென்று பார்ப்பார் உத்தேச வரியற்ற வர்த்தக உடன்பாட்டை இறுதி செய்வதற்கான பேச்சுக்களின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்யும் மண்டல விரிவான பொருளாதார கூட்டாண்மை உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறார் இந்த உடன்பாடு பத்து ஆசியான் உறுப்பு நாடுகள் மற்றும் இந்தியா ஆஸ்திரேலியா சீனா ஜப்பான் நியுசிலாந்து கொரியா ஆகிய நாடுகளுக்கிடையே ஏற்படவுள்ளது திரு மோடி பல்வேறு இருதரப்பு கூட்டங்களிலும் பங்கேற்கிறார் அமெரிக்க துணை அதிபர் திரு மைக் பென்ஸ் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா தாய்வாந்து நாடுகளின் பிரதமர்கள் ஆகியோரை பிரதமர் சந்திக்கிறார் மும்பையில் நாளை நடைபெறும் முதலீட்டாளர் கூட்டத்தில் மத்திய சாலைப் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி பங்கேற்கிறார்

ராஜஸ்தான் குஜராத் மேற்குவங்கம் பீகார் மாநிலங்களில் இந்த இரண்டாம் தொகுதி சாலைத் திட்டங்கள் அமவ்படுத்தப்படும் என்று புதுதில்லியில் மத்திய சாவைப்போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்தது

உலக கங்கத்துறை அமைப்புகளின் நான்கு நாள் மண்டல கூட்டம் நேற்று ஜெய்ப்பூரில் தொடங்கியது

சுங்கத்துறையில் திறன்மேம்பாடு மற்றும் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று அரசு செய்திக்குறிப்பு கூறுகிறது

இந்த நாணயத்தில் ஒரு பக்கத்தில் போர்ட்பிளேர் தனிமைச்சிறை பின்னணியில் நேத்தாஜி கபாஸ் சந்திரபோஸ் தேசியக்கொடிக்கு வணக்கம் தெரிவிக்கும் படம் இடம்பெற்றுள்ளது இந்தியா போஸ்ட் நிறுவனம் தனது பார்சல் சேவை கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் மின்னணு வர்த்தக மேளட ஒன்றை தொடங்கப்போவதாக அறிவித்துள்ளது முன்னோடியாக தொடங்கப்பட்டுள்ள இந்த மேடையின் முழு அளவு செயல்பாடு டிசுப்பர் மாத மத்தியில் தொடங்கும் என்று அதிகார வட்டாரங்கள் தெரிவித்தன மணிப்பூரில் எட்டு தீவிரவாத குழுக்களுக்கு எதிரான தடை மேலும் ஐந்தாண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின்கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவிக்கை தெரிவிக்கிறது

இவங்கை நாடாளுமன்றம் அந்நாட்டு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இன்று கூடுகிறது இலங்கை அதிபர் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு முன்கூட்டியே தேர்தல் நடத்துவதற்கு பிறப்பித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் தடை செய்துள்ளது

அதிபர் மைதிரிபால சிறிசேனா நாடாளுமன்றத்தை கலைத்து பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான மனுக்களை விசாரித்த இந்த அமர்வு அடுத்த மாதம் ஏழாம் தேதிவரை இந்த உத்தாவுக்கு தடை விதிக்கட்படுவதாகவும் வழக்கு விசாரணை அடுத்த மாதம் ஐந்தாம் தேதிக்கு தள்ளிவைக்கப்படுவதாகவும் உத்தரவிட்டது ஐந்தாம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்த பொதுத் தேர்தலுக்கான தயாரிப்பு ஐனவரி நடவடிக்கைகளை இலங்கை தேர்தல் ஆணையம் நிறுத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது மக்கள் தங்களது முதலாவது வெற்றியை பெற்றுள்ளதாக திரு விக்ரமசிங்கே வெளியிட்ட செய்தி கூறுகிறது இலங்கை அதிபர் சுட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல என்றும் அரசியல் சாசனத்தை அவர் விரும்பம்போல செயல்படுத்த முடியாது என்பதையும் உச்சநீதிமன்ற உத்தரவு வெளிப்படுத்தி இருப்பதாக அவர் கூறியுள்ளார் இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய யூனியன் பிரதிநிதிகள் உருவாக்கியுள்ள பிரக்ஸிட் உடன்பாடு கட்டமைப்பு குறித்து இங்கிலாந்து அமைச்சரவை விவாதிக்கவுள்ளது இதற்கென இன்று அமைச்சரவையின் அவசரக் கூட்டம் நடைபெறுகிறது கூட்டம் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெறும் என்று லண்டனில் பிரதமர் திருமதி தெரிசா மேயின் அலுவலகம் அறிவித்துள்ளது பிரஸல்ஸ் நகரில் ஏற்பட்ட இந்த வரைவு ஒப்பந்தம் குறித்து அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் தொழில்நுட்ப உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் இதற்கு இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய தரப்பில் அரசியல் ரீதியிலான ஒப்புதல் தேவைப்படுவதாகவும் ஐரோப்பிய வட்டாரங்கள் தெரிவித்தன

இந்த கண்காட்சியில் ஆப்கானிஸ்தான் பங்களிப்பு நாடாக உள்ளது நேபாளம் முக்கிய கவனம் பெறும் நாடாகும் ஜார்க்கண்ட் மாநிலம் இந்த நிகழ்ச்சியில் பங்களிப்பு மாநிலமாக இடம்பெறுகிறது மாநிலங்கள் அரசுத்துறைகள் உள்நாட்டு

ஹிஸ்புல்வா தலைவர் ஹசான் நஸ்ரல்வாவின் மகன் ஜாவத் நஸ்ரல்வா உலக பயங்கரவாதி என அமெரிக்கா அறிவித்துள்ளது லெபனான் நாட்டின் இந்த பயங்கரவாதக்குழுவிற்கு எதிரான நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்த அறிவிப்பை வாஷிங்டனில் வெளியிட்டது மேற்குக்கரை பகுதியில் இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துவதற்கு சமீப ஆண்டுகளில் ஜாவத் ஆட்களை திரட்டினார் என்று அமெரிக்கா குற்றம்சாட்டியுள்ளது

காசா பகுதியில் பாலஸ்தீனிய தீவிரவாத குழுக்கள் இஸ்ரேலுடன் நேற்று சண்டைநிறுத்த ஒப்பந்தத்தை அறிவித்துள்ளது பகுதியில் ஏற்பட்டுள்ள வன்முறைகள் அதிகரித்து முழு அளவு போராக மாறும் என அஞ்சப்பட்ட நிலையில் எகிப்து தலையீட்டின் மூலம் இந்த சண்டைநிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது ஹமாஸ் உள்ளிட்ட தீவிரவாதக்குழுக்கள் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை கடைபிடிக்கும்வரை தாங்களும் இதற்கு உடன்பாட்டு நடந்துகொள்ளப்போவதாக தெரிவித்துள்ளன எனினும் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சன் நியத்தன்யாகுவின் அலுவலகம் அந்நாட்டு ராணுவமும் இது குறித்து எந்த கருத்தும் வெளியிடவில்லை

தனது தரப்பு போட்டியில் டுமினிக் தியம் ஐ வென்றுள்ள இவர் ஏடிபி இறுதிப் போட்டிகளின் அரையிறுதிக்கு தகுதிபெறம் முதலாவது ஆப்பிரிக்க வீரர் என்ற பெருமையை பெறம் நிலையில் உள்ளார் இறுதி குழுப்போட்டியில் ஆன்டர்சன் நாளை ஃபெடரரை எதிர்கொள்கிறார்